பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி

செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார்

தென்கொரிய அதிபர் மூன் ஜே இன் யை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்ளும் பிரதமா் இந்திய வம்சாவளியினரிடமும் உரை நிகழ்த்துகிறார் இந்தியாவில் தயாரிப்போம் ஸ்மார்ட் இந்தியா கட்டமைப்பு திட்டங்களின் கீழ் பெரிய அளவிலான கொரிய நிறுவனங்கள் ஏற்கனவே இங்கு செயல்பட்டு வரும் நிலையில் நடுத்தர மற்றும் சிறிய நிறுவனங்களையும் ஈர்க்க தற்போது கவனம் செலுத்தப்படுகிறது

பின்னர் இருநாடுகளுக்கு இடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என தெரிகிறது முன்னதாக சௌதி இளவரசருக்கு குடியரசுத்தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது நிர்மலா சீத்தாராமன் நாட்டில் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின்கீழ் வான்வெளி திட்டங்கள் மற்றும் இதர பிரிவுகளில் அதிக முதலீடுகளுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி

தளவாட உற்பத்தியில் உற்பத்தியாளர்கள் உரிய பங்குதாரர்களை கண்டறிந்து அவர்களுடன் இணைந்து உற்பத்தி பொருட்களை தயாரிப்பதன் மூலம் சிறப்பான சந்தை வாய்ப்புகளோடு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதிக்கும் வழி ஏற்படும் என்று சுட்டிக்காட்டினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

தொலைதூர பகுதிகளை விமானம் மூலம் இணைக்கவும் சாதாரண மக்கள் விமானத்தை பயன்படுத்துவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார்

குடியரசுத்தலைவர் மாறிவரும் தொழில்நுட்ப மேம்பாட்டு யுகத்தில் சுற்றுச்சூழல் ளிசக்தி சவால்களுக்கு அதிகவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத்தலைவர் திரு

புதுதில்லியில் ளிசக்தி சுற்றுச்சூழல் கண்காட்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் சுற்றுச்சூழல் தொடர்பான சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் சிறப்பான செயல்திட்டங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும் என்றார் குடிமக்களுக்கு குறைந்த விலையில் மின்சாரம் வழங்க அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

புதுதில்லியில் பள்ளி டிஜிட்டல் பலகைகள் செயல்பாட்டு திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் இதன்மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றார் டிஜிட்டல் பலகைகள் கற்றல் கற்பித்தலில் புதிய வழி பாதைகளுக்கு வித்திடும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார்

மத்திய நிதியமைச்சர் திரு

ரியல் எஸ்டேட் லாட்டரி மீதான வரிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் முக்கியமாக ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது

உலக தாய்மொழி தினம் உலக தாய்மொழி தினம் நாளை கொண்டாடப்படுகிறது

தமிழ்மொழிக்காக பாடுபட்டவர்களுக்கு உதவித்தொகையை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவா் தெரிவித்தாா் உலக தாய்மொழி நாளில் தொன்மையான தமிழ் மொழியை பாதுகாத்து வளர்த்திட அனைவரும் பாடுபட வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

அதுல்யா மிஷ்ரா நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய் துறை முதன்மை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா தலைமையில் சீாமரபினரை சீாபடுத்தப்பட்ட பழங்குடியினராக மாற்றம் செய்வது குறித்த ஆய்வுக்கூட்டம் இன்று நடைபெற்றது

சந்தீப் நந்தூரி உத்தரவு பிறப்பித்துள்ளார்

இருவரி அரியலூர் மாவட்ட அரசு கலைக்கல்லூரியில் மது ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

நாமக்கல் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் போதைப்பொருள் மற்றும் மது ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி